நாடு முழுவதும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான முதல் கட்ட போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது

பிரதமர் திரு

போஹத் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார்

அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் பள்ளிகள் பேருந்து ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பொது இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்க சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன தொலைதூர் பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்காக ஆயிரம் நடமாடும் மருத்துவக் குழுக்கள் மூலம் சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது

மெஹரஜ் தெரிவித்துள்ளா்

இதுகுறித்து எமது செய்தியாளர்

காங்கிரஸ் கட்சி விரைவில் தங்களது வேட்பாள் பட்டியலை இறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது

அந்நாட்டு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்ஷே மற்றும் பிரதமர் திரு மகீந்த ராஜபக்ஷேயை சந்தித்து பொருளாதாரம் அரசியல் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கிறார் கொழும்பில் கிழக்கு சரக்கு பெட்டக முனையமும் மாத்தளத்தில் சர்வதேச விமான நிலையமும் அமைப்பதற்கான இந்திய முதலீடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படும் எனத் தெரிகிறது

மகீந்த ராஜபக்ஷே விரைவில் இந்தியா வர உள்ள நிலையில் திரு அஜீத் தோவலின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது

கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மணிமண்டபத்திலுள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் மு வடநேரே உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அமைச்சர்கள் மதுரை திருமங்கலம் ஜவஹ் நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையத்தை மாநில் அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு திரு

உதயகுமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வினய் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என புதுச்சோி முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவா் திரு

க ஸ்டாலினை சந்தித்த பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றார்

ஈரோடு மாவட்டம் பவளத்தான்பாளையத்தில் ஜல்லிகட்டுப் போட்டியை மாநில அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் திரு கருப்பணன் திரு

விபத்து திருவள்ளுர் மாவட்டம் பெரவல்லூரில் சரக்கு வாகனமும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர்

இருவரி மதுரை மாவட்டத்தில் ஆவின் நிறுவனம் சார்பில் கால்நடைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது

காஞ்சிபுரம் மாவட்டம் ரீபெரும்புதூாில் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிளத்தான் வாக்காத்தான் நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன தொடர்ந்து உடல் நலம் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது

கிரிக்கெட் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது இறுதி ஒரு நாள் சா்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை பெங்களுரூவில் நடைபெறுகிறது